நரேந்திரமோடி ஜோகன்னஸ் பர்க் உச்சி மாநாட்டில் தெரிவித்துள்ளார்

ரமோன் மகசேசே விருதை இந்தியாவின் பாரத் வத்வாளி சோனம் வாங்கக் ஆகியோர் வென்றுள்ளனர்

இனி விரிவான செய்திகள் பிரிக்ஸ் நாடுகளின் நான்காவது தொழில் புரட்சியில் இந்தியா இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்தகொண்ட பிரதமர் தொழில் புரட்சியில் வெற்றி காண அனைத்து கொள்கைகள் மற்றும் பிரிக்ஸ் நடைமுறைகளுக்கு இந்தியா தனது ஒத்துழைப்பை அளிக்கும் என்றார் தற்போதைய தொழில் நட்பத்தின் அபரிமிதமான மாற்றத்தின் பயன்களை அனைத்து துறைகளிலும் பெற்று தொழில் புரட்சி சாதனை படைப்பது உறுதி செய்யப்படும் என்றார் புதிய தொழில் நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் சிறப்பாள சேவையை விரைந்து அளிப்பதற்கும் உற்பத்தி திறனை கணிசமாக உயர்த்துவதற்கும் பயன்படும் என்று அவர் கூறினார்

வேலைக்கான விசா வழங்கும் திட்டத்தில் அமெரிக்கா ஒட்டு மொத்தமாக பெரிய மாற்றங்களை செய்யவில்லை என்றும் இருப்பினும் விசா குறைக்கப்படுவதாக அச்சம் நிலவி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஷெப்யூல்ட் வகுப்பினர் பழங்குடயினர் வன்கொடுமை தடுப்புச் சுட்டம் நீர்த்தப்போகும் வகையில் எந்த ஒரு சிறு மாற்றமும்கூட செய்யப்படவில்லை என்று மத்திய அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதை தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் இந்த சுட்டத்தில் எந்த இடத்திலும் காற்புள்ளியையோ முற்றுப்புள்ளியையோ மத்திய அரக மாற்றவில்லை என்றார் பல்கலைக் கழகங்களில் பதவி உயர்வு மற்றும் நியமனத்தில் ஷெட்யூல்ட் வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இட ஒதுக்கீடு குறித்து பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு அனுமதி மனு ஒன்றை தாக்கல் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இடஒதுக்கீட்டில் எஸ்சி எஸ்டி மற்றும் ஒபிசி பிரிவினரின் நலனைக் காக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு அனந்த்குமார் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டம் ஹந்த்வாரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் அடையாளம் தெரியாத ஒரு பயங்கரவாதி சுட்டுக்கொல்லப்பட்டான் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் இன்று மதியம் தேடுதல் நடவடிக்கையப மேற்கொண்டிருந்தபோது தீவிரவாதிகள் தாக்க முற்பட்டதாகவும் பதில் தாக்குதலில் அந்த தீவிரவாதி உயிரிழந்ததாகவும் பாதுனப்பு துறை வட்டாரங்கள் தெரிவித்தன நாட்டின் அரசியல் சாசனத்தில் வன்முறைக்கு எந்த இடமும் இல்லையென்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் இக்தால்பூர் அருகே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் புதிய கட்டடத்தை திறந்த வைத்துப் பேசிய அவர் நக்சலைட்டுகளுக்கு எதிராள தேடுதல் வேட்டையின் போது உயிரிழந்த பாதுகாப்புப் படையினரின் உயிர்த் தியாகத்தை நினைவு கூர்ந்தார் நாட்டின் சில பகுதிகளில் நக்கலைட்டுகளால் தவறாக வழிநடத்தப்படும் சிவர் வன்முறை மற்றும் அச்ச உணர்வை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குறிப்பிட்ட குடியரசு தலைவர் அதுபோன்று தவறாக வழிகாட்டப்பட்ட இளைஞர்களை தேசிய நீரோட்டத்திற்குக் கொண்டு வருவதில் சத்தீஸ்கர் அரசும் சமூகத்தினரும் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார்

அந்நாட்டு அரசின் தலைமை வழக்கறிஞர் உத்தரவின்பேரில் இந்த படகுகள் வெளியுறவு அமைச்சகத்திடம் வரும் சனிக்கிழமை வழங்கப்பட உள்ளன இதன்பின்னர் அவற்றை மீனவர்களிடம் தொடங்கும் தமிழக ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கார்கில் வெற்றி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது

இந்நாளைபொட்டி தில்லி அமர்ஜவான் ஜோதியில் உள்ள போர் வீரர் நினைவுச் சின்னத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் மற்றும் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை ஈந்த இந்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர் ஜம்மு கஷ்மீரில் திராஸ் பகுதியில் உள்ள கார்கில் நினைவுச் சின்னத்தில் வடக்குப் பிராந்திய ரானுவத் தளபதி லெப்டினன்ட் ஜென்ரல் ரன்பீர்சிப் மற்றும் உயிரிழந்த ரானுவ வீரர்களின் குடும்பத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் கார்கில் தினத்தையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் கார்கில் போரின் போது இந்தியப் படையினர் காட்டிய துணிச்சல் மற்றும் வீர தீர முயற்சிகளை ஒவ்வொரு இந்தியரும் அங்கீகரிப்பதாக கூறியுள்ளார் இப்போரில் நாட்டிற்காக உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்திற்கு தலை வணங்குவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் கார்கில் போரின் போது வீரம் துணிச்சல் மற்றும் தியாக உணர்வுடன் போரிட்டு நாட்டிற்கு வெற்றி தேடித் தந்த ரானுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக குடியரக துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் ஆபரேஷன் விஜய் என்ற பெயரில் நடடபெற்ற கார்கில் போரின் போது நாட்டின் கௌரவத்தை நிலைநாட்ட துணிக்கலுடன் போரிட்டு உயிர் நீத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகக் கூறியுள்ளார் அப்போதைய பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பேயின் தலைமை அளித்த ஆதரவே கார்கில் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று பிரதமர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் உள்ளிட்டோரும் கார்கில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளனர் சிக்கலான குற்றங்களுக்குத் தீர்வு காண்பதற்கு தொழில்நுட்ப உதவி அவசியம் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புத்தில்லியில் இளம் காவல்தறைக் கண்காணிப்பாளர்களின் இரண்டாவது மாநாட்டில் பேசிய அவர் காலத்திற்கேற்ற புதிய தொழில் நுட்பங்களை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாதது என்றார் கடலோரப் பாதுகாப்பை திறம்பட மேற்கொள்வதற்கு காவல்துறை கடற்படை மற்றும் கடலோரக் காவல் படையினரிடையே நெருங்கிய ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள்தான் பாதுகாப்புத் துறையினருக்கு பெரும் சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்ட உள்துறை அமைச்சர் சமூக ஊடகங்களை சாதகமான முறையில் பயன்படுத்துவதை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதேடோன்று நகரப் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலுக்குத் தீர்வு காண்பதற்கும் வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார்

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிதிஷ்குமார் பாரபட்சும் இல்லாமல் இது குறித்த விசாரணை நியாயமாக நடைபெறவேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் இச்சுப்பவம் குறித்து பரப்பப்படும் வதந்திகளுக்கு முற்றபுள்ளி வைக்கும் நோக்கில் தமது அரசு சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் முசாப்பர்பூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மத்திய அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் முளாப்பர்பூர் குழந்தைகள் காப்பகம் தொடர்பான பிரச்சனையை அம்மாநில சுட்டப்பேரவையில் ஆர்ஜேடி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எழுப்பி அமளியல் ஈடுபட்டன

ஆசியாவின் நோபல் பரிசு என்று கருதப்படும் ரமோன் மகசேசே விருது இந்த ஆண்டு திரு பாரத் வாத்வாணி மற்றும் திரு சோனம் வாங்சுக் ஆகிய இரண்டு இந்தியர்களுக்கு கிடைத்துள்ளது

மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவற்று விடப்பட்டவர்களின் நலனுக்காக பாடுபட்டதற்காக திரு வாத்வாணியும் லடாக் பிராந்தியத்தில் உள்ள தொலைதூரப் பகுதிகளில் வசிக்கும் இளைஞர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பாடுபட்டதற்காக திரு வாங்சுக்கும் மகசேசே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்

பாகிஸ்தான் பொதத்தேர்தலில் முடிவுகள் முழுமையாக வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது